கட்சி ராஜஸ்தான் மற்றும் மத்தியப்பிரதேசத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது

விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கிடைத்த வெற்றி என காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக திரு சக்தி காந்ததாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார்

உலகக்கோப்பை ஹாக்கி காலிறுதிப் போட்டிகள் இன்று தொடங்குகிறது

சமாஜ்வாதிக் கட்சி மற்றும் பகுஜன் சமாஜ் கட்சிகள் தலா ஒரு இடத்திலும் சுயேச்சைகள் நான்கு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன ஒரு தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சி முன்னிலை வகிக்கிறது

இத்தொடர்பாக அக்கட்சியின் மாநிலத் தலைவர் திரு கமல்நாத் ஆளுநர் திருமதி ஆனந்த்பென் பட்டேலுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் கட்சி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருப்பதுடன் சுயேச்சைகளும் காங்கிரஸை ஆதரிப்பதால் தங்களை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கோரியுள்ளார் சட்டப்பேரவைத் தேர்தல்களில் பிஜேபிக்கு ஏற்பட்டுள்ள தோல்வியை ஏற்றுக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் வெற்றியும் தோல்வியும் வாழ்க்கையின் ஒருங்கிணைந்த பகுதி என்று குறிப்பிட்டுள்ளார் மக்கள் அளித்த தீர்ப்பை பணிவுடன் ஏற்றுக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் தெவங்கானா மாநிலத்தில் தெலங்கானா ராஷ்ட்ர சமிதி கட்சி பெற்றுள்ள அமோக வெற்றிக்காக அக்கட்சியின் தலைவரான திரு சந்திரசேகராவுக்கும் மிஸோரத்தில் வெற்றி பெற்ற மிஸோ தேசிய முன்னணிக்கும் பிரதமர் தமது வாழ்த்துக்களைத் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் மத்தியப் பிரதேச மாநில சுட்டப் பேரவைத் தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த வெற்றி விவசாயிகளுக்கும் இளைஞர்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மூன்று மாநிலங்களிலும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக காங்கிரஸ் கட்சி பாடுபடும் என்றார் மாற்றங்களுக்கான நேரம் இது என்று தெரிவித்துள்ள திரு ராகுல்காந்தி மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றபிரதமர் திரு நரேந்திரமோடி தவறிவிட்டதோடு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள மறுத்ததையும் இந்த தேர்தல் முடிவுகள் காட்டுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் மூன்று மாநிலங்களிலும் காங்கிரஸ் ஆட்சி அமைத்த பின்னர் விவசாயக் கடன்களை தள்ளுபடி செய்வதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்று திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் மூன்று மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு மீது மக்களின் அதிருப்தியை வெளிக்காட்டுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மக்கள் அளித்த இந்தத் தீர்ப்பை வரவேற்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து மாநில தேர்தல் முடிவுகள் வரவிருக்கும் நாடாளுமன்றத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு முழுமையான வெற்றியைத் தேடித்தரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இத்தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் இல்லாத இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருப்பதை சுட்டிக்காட்டுவதாகக் கூறினார் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக திரு சக்திகாந்ததாஸ் நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கு முன் இப்பதவியில் இருந்த திரு உர்ஜித் பட்டேல் ராஜினாமா செய்ததை அடுத்துதிரு சக்திகாந்ததாஸ் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இவரது பதவிக் காலம் மூன்றாண்டுகளாகும் தமிழக தொகுப்பைச் சேர்ந்த ஐஏஎஸ் அதிகாரியான திரு சக்தி காந்ததாஸ் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் தமிழக அரசின் தொழில்துறை செயலாளர் மத்திய நிதியமைச்சகத்தின் பொருளாதார விவகாரத்துறை செயலாளர் உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் மியான்மர் நாட்டின் தேசிய அமைதி நடவடிக்கைகளுக்கு இந்தியா முழு ஆதரவு அளிக்கும் என அந்நாட்டுக்கு சென்றுள்ள குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் உறுதியளித்துள்ளார் நே பி தா வில் மியான்மர் அதிபர் யூ வின் மின் மற்றும் அந்நாட்டின் கவுன்சிலர் ஆங் சான் சூ கி ஆகியோரை சந்தித்த குடியரசு தலைவர் பல்வேறு இருதரப்பு மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து பேச்சு வார்த்தை நடத்தினார் இந்த சந்திப்புகளின்போது இந்தியா மியான்மர் இடையே நீதித்துறை பயிற்சி மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத் துறைகளில் இரண்டு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின

பரஸ்பர அமைதி முன்னேற்றம் வளம் ஆகியவற்றின் அடிப்படையில் உருவான நட்புறவு என்றும் அவர் கூறினார் தமிழ் இலக்கிய உலகில் எழுச்சியை ஏற்படுத்திய மகாகவி பாரதியார் சிறந்த தேசியவாதியாகவும் சமூக சீர்திருத்தவாதியாகவும் திகழ்ந்தவர் என குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கப்ய நாயுடு புகழாரம் சூட்டியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற பாரதியார் பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர் அசாதாரண மரபுக் கவிதை மற்றும் உரைநடைக்கு சொந்தக்காரரான பாரதியாரின் எழுத்துக்கள் தற்கால தமிழ் இலக்கியத்திற்கு ஒரு அடையாளத்தையும் முக்கியத்துவத்தையும் ஏற்படுத்திக் கொடுத்திருப்பதாகவும் கூறினார் தமது கவிதையில் சாதிகள் இல்லையென்றும் அது மக்களைப் பிரிக்கும் பிணி என்றும் பாரதியார் குறிப்பிட்டிருப்பதை கட்டிக்காட்டிய திரு வெங்கய்ய நாயுடு மனிதர்களிடையே சமத்துவம் நிலவவும் பெண்களின் உரிமைக்காகவும் போராடியவர் பாரதியார் என்றும் தெரிவித்தார் இந்த விழாவில் மத்திய இணையமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார்

அன்னூர் அரசுப்பள்ளியில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர் மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் ஆதாரமாகக் கொண்டு செயல்படுத்தப்பட உள்ள இத்திட்டத்தின் மூலம் நூற்றுக்கணக்கான கிராமங்களின் குடிநீர்த் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்றார் இருவரிச்செய்திகள் இணையதள தேடுதளமான கூகுள் நிறுவனம் அரசியல் பாரபட்சத்தடன் செயல்படுவதாக எழுந்துள்ள புகாரை அந்நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு சுந்தர் பிச்சை மறுத்துள்ளார் போலந்து நாட்டில் கட்டோவைல் நகரில் நடைபெற்று வரும் ஐநா பருவநிலை பேச்சு வார்த்தைகளில் பங்கேற்றுள்ள இந்தியா உள்ளிட்ட வளரும் நாடுகள் பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளுக்கு அனைத்து நாடுகளும் பொறுப்பேற்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளன பிரேசில் நாட்டின் கேம்ப்பினாஸ் பகுதியில் தேவாலயம் ஒன்றின் மீது அடையாளம் தெரியாத நபர் நடத்திய துப்பாக்கிச்சூட்டில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பரிந்துரையை ஏற்று மத்திய இணையமைச்சர் திரு உபேந்திர குஷ்வாஹாவின் ராஜினாமாவை குடியரசு தலைவர் ஏற்றுக் கொண்டிருப்பதாக குடியரசு தலைவர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மற்றும் திண்டிவனத்தில் புதிய நீதிமன்றங்களை சுட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் தலைமையில் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திருமதி விஜயா கமலேஷ் தஹில் ரமணி திறந்து வைத்தார்

உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மாநிலத் தேர்தல் ஆணையர் மற்றும் அதன் செயலாளர் வரும் பதினெட்டாம் தேதி நேரில் ஆஜாகும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வங்கக்கடலின் தென் பகுதியில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வடதமிழகம் மற்றும் ஆந்திர கடலோரப் பகுதியை நோக்கி நகரக் கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

மாலை நான்கே முக்கால் மணிக்கு தொடங்கும் முதவாவது காலிறுதி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இங்கிவாந்தையும் இரவு ஏழு மணிக்குத் தொடங்கும் மற்றொரு ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா பிரான்ஸ் அணியையும் எதிர்கொள்கின்றன முன்னதாக நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய போட்டிகளில் வெற்றி பெற்ற பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து அணிகள் காலிறுதிக்கு தகுதி பெற்றன